திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கஜகஸ்தான் புறப்பட்டுச் சென்றாா்

திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று தொடங்கி வைத்தார் இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் சௌத்திரி தங்கப்பதக்கம் வென்றார்

இனி விரிவான செய்திகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் இன்று பங்கேற்கிறார்

இந்த அமைப்பில் இடம் பெற்றுள்ள நாடுகள் இடையே ஒத்துழைப்படை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது இந்த அமைப்பின் முழு உறுப்பினராக கடந்த ஆண்டு இந்தியா இடம் பெற்றது வங்கக்கடலில் உருவான டிட்லி புயல் ஒடிசா மாநிலம் கோபாவ்பூர் அருகே இன்று அதிகாலை கரையை கடந்தது

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அஸ்ஸாமில் வசித்து வரும் கூர்கா சமுதாயத்தினரின் குடியுரிமை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சம் விளக்கம் அளித்துள்ளது இந்தியாவில் பிறந்த அல்லது பதிவு செய்த கூர்கா சமுதாயத்தினா் இந்தியா்களாக கருதப்படுவாா்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நேபாளத்திலிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி அஸ்ஸாமில் குடியேறியவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் எனறு கருதப்படுவார்கள் என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சரக்கு விமான போக்குவரத்துக்கான கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

வேளாண் விளைபொருட்களை விமானம் மூலம் கொண்டு செல்வதற்கும் இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டிருப்பதாக திரு சுரேஷ் பிரபு கூறினார்

இது தொடர்பான அறிக்கையை இன்று பிற்பகலுக்குள் தாக்கல் செய்ய வேண்டுமென நீதிபதிகள் திரு சந்திரஞட் திரு யூ லலித் ஆகியோரைக் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் உத்தரவிட்டது இந்த ஆவணங்களை பரிசீலிப்பதற்காக இரண்டு கணக்காயர்களும் ஆஜராகுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அரசு முறை பயணமாக பிரான்ஸ் புறப்பட்டார் பாரிசில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் அவர் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளார் பாதுகாப்பு துறை ஒத்துழைப்ப வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அஸ்ஸாமின் மஜூலி தீவில் படகு சவாரியை அம்மாநில முதலமைச்சர் திரு சள்பானந்தா சோனாவால் இன்று தொடங்கி வைத்தார்

இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அவருக்குச் சொந்தமான சொத்துக்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கு தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கப் பிரிவு தெரிவித்துள்ளது ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் இது செல்லாததாகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தாமிரபரணி மகாபுஷ்கர விழாவினை இன்று தொடங்கி வைத்தார் பாபநாசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புனித நீராடி மேடைக்கு வந்த அவர் தீர்த்தமாடுதல் பெருவிழா மலரை வெளியிட்டார்

வெளிநாடுகளிலும் அஇஅதிமுக வின் வளர்ச்சிக்காக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பாடுபட்டதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சென்னையில் கட்சி உறுப்பினா்களுக்கு புதிய உறுப்பினா் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நிகழ்ச்சியில் பேசிய அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் கட்சித் தொண்டர்களும் பொதுமக்களும் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகத் தெரிவித்தார் சுதந்திரப் போராட்ட வீரர் வோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவா் பிரதமா் உட்பட்ட தலைவா்கள் பவா் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனா் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அடையாளமாக அவர் திகழ்ந்தார் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அவர் ஆற்றிய பணி என்றென்றும் மறக்க இயலாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் கிராமப்புறங்களின் மேம்பாட்டிற்காக பாடுபட்ட நானாஜி தேஷ்முக்கின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் விவசாயிகளின் நலனுக்காகவும் ஊரக பகுதிகளின் மேம்பாட்டிற்காகவும் ஓய்வின்றி அவர் பணியாற்றியதாக பிரதம் குறிப்பிட்டுள்ளார் சவுதி அரேபியாவில் காணாமல்போன அமெரிக்காவைச் சேர்ந்த பததிரிகையாளர் தொடர்பான பிரச்சினையை அந்நாட்டு அரசிடம் எழுப்பியுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொளால்டு ட்டிரம்ப் கூறியுள்ளார் கடந்த இரண்டாம் தேதி முதல் காணாமல்போன இவர் தொடர்பான தகவல்கள் குறித்த உரிய விளக்கங்கள் அளிக்குமாறு சவுதி அரேபியாவிடம் கோரப்பட்டிருப்பதாக திரு ட்டிரம்ப் கூறினார் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் முயற்சி மேற்கொண்டு வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி கூறியுள்ளார் இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றார் தனியார் பேருந்துகளுக்கு இணையாள வசதிகளுடன் கூடிய அரசு பேருந்துகள் மாநிலம் முழுவதும் இயக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சா் தெரிவித்தாா் முன்னதாக எட்டு புதிய சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தை அவர் தொடங்கி வைத்தார் காட்பாடி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள லிப்ட் வசதியையும் திரு கே சி வீரமணி தொடங்கி வைத்தாா் முதலீட்டக்கு உகந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றார் பாலியல் துன்புறுத்தலினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார் இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசின் மண்வள அட்டை வழங்கும் திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டதில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்தில் இதுவரை எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் மண் மாதிரிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அர்ஜெண்டினாவில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் துப்பாக்கிகடும் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார்

இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயாள இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை ஹைதராபாத்தில் தொடங்குகிறது இரண்டு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றிபெற்றது வெஸ்ட் இன்டிஸ் அணிக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்படுகிறது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ள ஆட்டங்களில் உத்திரபிரதேச அணி பாட்னா அணியையும் தமிழக அணி பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன